நரேந்திரமோடி தலைமையில் அனைத்துக்கட்சி கூட்டம் இன்று நடைபெறுகிறது

புதுதில்லி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் தலைவர்கள் மலர் அஞ்சலி செலுத்தினார்கள்

முகாம் நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன

நரேந்திரமோடி தலைமையில் அனைத்துக்கட்சி கூட்டம் இன்று நடைபெறுகிறது காணொலி மூலம் பிரதமர் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற அலுவல்கள் சுமூகமாக நடைபெற அனைத்துக்கட்சி உறுப்பினர்களின் ஆதரவு கோரப்படுகிறது முன்னதாக மக்களவைத்தலைவர் திரு

பிர்லா தலைமையில் நடைபெற்ற அனைத்துக்கட்சி கூட்டத்தில் அவை சுமூகமாக செயல்பட உறுப்பினர்களின் ஆதரவு கோரப்பட்டது மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கய்யாநாயுடு நாளை மாநிலங்களவையைச் சேர்ந்த அனைத்துக்கட்சி உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்

கோவிட் சூழல் காரணமாக மாநிலங்களவை காலையிலும் மக்களவை பிற்பகல் முதல் இரவு வரையிலும் நடைபெறும்

அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் மொழியாக்கத்தை அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும்

இந்தியாவில் தயாரிப்போம் தன்னிறைவு இந்தியா போன்றவற்றிற்கு தமது மனதின் குரல் நிகழ்ச்சியில் முக்கியத்துவம் அளித்து வரும் இம்முறை கோவிட் தடுப்பூசிகளின் அவசியம் குறித்தும் அவற்றின் பாதுகாப்பு தன்மை குறித்தும் எடுத்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது

இந்நாளையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் புதுதில்லி ராஜ்காட்டில் உள்ள காந்தியடிகளின் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினர்

குடியரசுத்தலைவர் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் காந்தியடிகளின் நேர்மை அஹிம்சை பாதையை பின்பற்றுவதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு தமது செய்தியில் காந்தியடிகளின் அமைதி அஹிம்சை தன்னலமற்ற சேவை உலகம் முழுவதிலும் உள்ள மக்களை ஈர்த்ததாக புகழாரம் சூட்டினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது செய்தியில் தியாகிகள் தினமாகவும் கொண்டாடப்படும் இத்தினத்தில் நாட்டின் விடுதலைக்காக தங்கள் இன்னுயிர் ஈந்த அனைவரது தியாகங்களையும் இந்நாளில் நாம் நினைவு கூற வேண்டும் என்று அறிவுறுத்தினார் நாடு முழுவதும் காந்தியடிகளை நினைவு கூறும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு இன்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது

திரைப்பட பிரிவின் இணையதளத்தில் இதனை பார்வையிடலாம் இந்நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள காந்தியடிகளின் சிலை அருகே உள்ள அவரது திருவுருவ படத்திற்கு ஆளுநர் திருவுருவ திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள்

ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

திருச்சிராப்பள்ளி மாவட்ட தொழுநோய் பிரிவு துணை இயக்குநர் டாக்டர்

அரவிந்தன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்

கோவிட் தடுப்பூசி போடுவதில் நாட்டிலேயே உத்தரப்பிரதேச மாநிலம் முன்னிலையில் உள்ளது அதனைத்தொடர்ந்து ராஜஸ்தான் கர்நாடகம் மஹாராஷ்டிரா மத்திய பிரதேச மாநிலங்கள் உள்ளன

குடியரசுத்தலைவர் திரு

இதற்காக அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் அங்கன்வாடி மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன

பேருந்து ரயில் விமான நிலையங்கள் வழிபாட்டுத்தலங்கள் உள்ளிட்ட மக்கள் கூடும் இடங்களிலும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது

பழனிசாமி தமிழகத்தில் அஇஅதிமுக ஆட்சி மீண்டும் அமையும் என்று கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு

குண்ணத்தூரில் கோவில் திறப்பு நிகழ்ச்சியில் இன்று பேசிய அவர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் கூற்றுகளை நம்பி மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்றார் இந்நிகழ்ச்சியில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு

க ஸ்டாலின் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் வேலூர் அருகே பள்ளிகொண்டாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது பல லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று அஇஅதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் ஆனால் இதுவரை வேலைவாய்ப்புகள் எதுவும் உருவாகவில்லை என்று குறை கூறினார்

நட்டா பிஜேபி யின் தமிழக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மதுரை கட்சியின் தேசியத் தலைவர் திரு

நட்டா கோரிப்பாளையத்திலுள்ள வந்துள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மதுரை ரிங் ரோடு வாஜ்பாய் திடலில் இன்றுமாலை நடைபெற உள்ள பிஜேபி யின் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற உள்ளார் முன்னதாக இன்று மதுரையில் நடைபெற்ற பாரதீய ஜனதா கட்சி மையக் குழு கூட்டத்தில் தேர்தல் நிலைப்பாடுகள் குறித்து அவர் விவாதித்ததாக தெரிகிறது

மாநில தலைமை தேர்தல் அலுவலர் திரு சத்யபிரதா சாகு இன்று மாலை திருச்சியில் இப்பயிற்சியை பார்வையிடுவதோடு தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு உரிய ஆலோசனைகளையும் வழங்க உள்ளார்

கால்பந்து போட்டியில் இன்றிரவு ஏழரை மணிக்கு மும்பை அணி ஒருங்கிணைந்த கிழக்கு அணியை எதிர்கொள்கிறது